தவறான பயன்பாட்டை தடுப்பதில் சமுக அரசடன் ஒருங்கிணைந்து செயல்படுமாறு வாட்ஸ் ஆப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியிடம் மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் வலியுறுத்தி உள்ளார் கேரளத்தில் வெள்ளம் வடிந்து வருவதால் மக்கள் வீடுகளுக்கு திரும்பி சுத்தப்படுத்தும் பணிகளைத் தொடக்கி உள்ளனர்

புதுவை துணை நிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் வாட்ஸ்ஆப் சமூக ஊடகங்களின் தவறான பயன்பாட்டை தடுப்பது குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் முயற்சிகளில் வாட்ஸ் ஆப் நிறுவனம் சட்ட அமலாக்க அமைப்புகளுடன் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என மத்திய தகவல் தொழில் நுட்பத் துறை அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் கூறி உள்ளார் வாட்ஸ் ஆப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு கிறிஸ் டேனியல்ஸ் இன்று புதுடெல்லியில் அமைச்சரை சந்தித்துப் பேசிய போது அமைச்சர் இவ்வாறு வலியுறுத்தினார்

இதற்கான முன் முயற்சிகளை மேற்கொள்ள வாட்ஸ் ஆப் தலைமை செயல் அதிகாரி உறுதி அளித்திருப்பதாக அவர் மேலும் கூறினார் கேரளா கேரளத்தில் பல இடங்களில் வெள்ளம் வடிந்து வருவதால் மக்கள் வீடுகளுக்கு திரும்பி கத்தப்படுத்தும் பணிகளை தொடக்கி உள்ளனர் தூய்மை பணிகளுக்குத் தேவையான பொருட்களை மக்களுக்கு வழங்க அரசு முடிவு செய்திருப்பதாக கேரள முதலமைச்சர் திரு பினரய் விஜயன் தெரிவித்துள்ளார்

கேரளத்தில் மீட்பு பணிகன் அநேகமாக முடிந்து விட்ட போதிலும் பாலக்காடு அருகே நிலச்சரிவு காரணமாக நெல்கியம்பதி பகுதி தொடர்ந்து துண்டிக்கப்பட்டுள்ளது மாநிலம் முழுவதும் தன்னார்வ அமைப்பினர் தரைவழியே உணவு குடிநீர் மற்றும் மருந்துகளை விநியோகிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் பம்பை நதியின் வெள்ளம் பாய்ந்த இடங்களில் வீடுகள் மற்றும் உடமைகளுக்கு கடும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது பேரழிவு இதற்கிடையே கேரள வெள்ளச் சேதங்களை மத்திய அரசு தீவிரப் பேரழிவாக அறிவித்துள்ளது கேரள நிலவரங்கள் குறித்து அண்மையில் மாநிலங்களவை செயலகத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சகம் எழுதிய கடிதம் இதை உறுதிப்படுத்தி இதன் மூலம் கேரள அரசு மத்திய அரசிடம் இருந்து கூடுதல் நிதி உள்ளது உதவிகள் மற்றும் இதர உதவிகளைப் பெற ஏதுவாகும் என்று புதுடெல்லியில் மத்திய உள்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கர்நாடகா கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கர்நாடகத்தின் குடகு மாவட்டத்தில் மெதுவாக இயல்பு நிலை திரும்பி வருகிறது காணாமல் போனவர்களை தேடிக் கண்டுபிடிக்க குட்டி விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன பல்வேறு அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் இன்று நிவாரணப் பொருட்களை குடகு மாவட்டத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர் மக்களுக்கான ரேஷன் பொருட்களும் குடகு மாவட்டத்திற்கு அனுப்பப்பட்டு வருவதாக கர்நாடகா கற்றுலாத் துறை அமைச்சர் திரு மகேஷ் தெரிவித்துள்ளார்

மோடி வாழ்த்து இந்தோனேசியாவில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற இந்திய துப்பாக்கி குடும் வீரர்கள் சவுரப் சௌத்ரி அபிஷேக் வர்மா சஞ்சிவ் ராத்புட் ஆகியோருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார்

இந்நிகழ்ச்சியில் இடம் பெற வேண்டிய கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை நமோ ஆப் மற்றும் மை கவ் இணையதளம் மூலம் பொது மக்கள் தெரிவிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

திட்டம் பற்றிய புரிதலை அரசு மக்களிடம் முறையாக கொண்டு சென்றுள்ளதா என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர்

ஹெல்மெட் கட்டாய ஹெல்மெட் சட்டத்தை முறையாக அமல்படுத்தக் கோரிய வழக்கில் இதுவரை இதுதொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பிரமாணப் பத்திரமாக தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதமன்றம் உத்தரவிட்டுள்ளது இப்பிரச்சனை பற்றிய பொது நலன் மனு மீதான விசாரணைகளின்போது நீதிபதி திரு மணிக்குமார் திரு கப்பிரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு இன்று இவ்வாறு உத்தரவிட்டது

ஜெயக்குமார் தமிழகத்தில் புதிய நீர் மேலாண்மை திட்டங்களை செயல்படுத்த அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மாநில மீன்வளம் மற்றும் நிர்வாக சிர்திருத்தத் துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார்

பக்ரீத் தியாகத் திருநாளாம் பக்ரீத் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை ஒட்டி புதுவை துணை நிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் அமைதி கருணை தியாகம் மற்றும் சகோதரத்துவத்தை பின்பற்றிப் பரப்புவதே பக்ரீத் கொண்டாட்டங்களின் நிஜமான உணர்வாகும் என்றும் புனிதமான இத்திருநாளில் முஸ்லீம் சகோதரர்கள் உட்பட அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியும் வளமும் பெருகட்டும் என தாம் வாழ்த்துவதாகவும் குடியரசு தலைவர் டாக்டர் கிரண்பேடி தமது செய்தியில் கூறி உள்ளார் தியாகமே அனைத்திலும் உயர்ந்தது என்பதை நபிகள் நாயகம் உலகிற்கு எடுத்துக் காட்டிய நான் இது என்றும் இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு எல்லா உதவிகளையும் வழங்குவதே இன்னாளின் சிறப்பாகும் என்றும் முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறி உள்ளார்

மக்களவை உறுப்பினர் திரு ஆர் ராதாகிருஷ்ணன் சட்டப்பேரவைத் தலைவர் திரு வைத்திவிங்கம் அமைச்சர்கள் திரு நமச்சிவாயும் திரு ஷாஜகான் திரு கந்தசாமி அரசுக் கொறடா திரு அனந்தராமன் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆர் சிவா உட்பட பலரும் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து செய்திகளை வெளியிட்டு உள்ளனர்

இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் அக்கட்சியின் மாநிலச் செயலர் திரு சலீம் தலைமையில் தீவா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

அஸ்தி கலசத்தை பெற்று வருவதாக மாநில பிஜேபி தலைவர் திரு வி சுவாமிநாதன் கட்சியின் மாநிலச் செயலர் திரு அருள்முருகன் ஆகியோர் இன்று புதுடெல்லி புறப்பட்டுச் சென்றுள்ளனர்

புதுவை தமுக புதுவையில் இன்று நடைபெற்ற வடக்கு மாநில திமுக செயற்குழு கூட்டத்தில் திமுக செயல் தலைவர் திரு முக ஸ்டாலினின் பெயரை கட்சி தலைவர் பதவிக்கு முன் மொழிந்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுவை வடக்கு மாநில திமுக அமைப்பாளர் திரு எஸ்பி சிவக்குமார் பின்னர் செய்தியாளர்களிடம் இதைத் தெரிவித்தார் கட்சியின் அதிகாரப்பூர்வ முரசொலி நாளேட்டின் திருவள்ளுவர் ஆண்டை குறிப்பிடுவது போல கலைஞர் ஆண்டையும் குறிப்பிட வேண்டுமென இக்கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது

வாடகை கட்டணத்தில் செயல்படும் அங்கன்வாடிகளுக்கு வாடகை பாக்கியை செலுத்த வேண்டும் என்றும் இவர்கள் கோரினர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஊடகங்களின் தவறான பயன்பாட்டை தடுப்பதில் அரசுடன் சமுக ஒருங்கிணைந்து செயல்படுமாறு வாட்ஸ் ஆப் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியிடம் மத்திய அமைச்சர் திரு ரவி சங்கர் பிரசாத் வலியுறுத்தி உள்ளார் கேரளத்தில் வெள்ளம் வடிந்து வருவதால் மக்கள் வீடுகளுக்கு திரும்பி குத்தப்படுத்தும் பணிகளைத் தொடக்கி உள்ளனர்

புதுவை துணை நிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்ளிட்ட தலைவர்கள் மா நில மக்களுக்கு பக்ரீத் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது